சட்டப்பேரவைகட்சிஉறுப்பினா்களைகொண்டகுழுவைதமிழகஅரசுஏற்படுத்திஉள்ளது

தமிழகத்திற்கானரெம்டெசிவர் மருந்தினைஅதிகரித்ததற்காகமத்தியஅரசுக்குநன்றிதெரிவித்துக் கொள்வதாகமாநிலஅரசுகூறியுள்ளது

முதலமைச்சர் திரு

எழிலம் அஇஅதிமுகசாா்பில் திரு விஜயபாஸ்கரும் காங்கிரஸ் கட்சிசார்பில் திரு முனிரத்தினமும் பாமகசார்பில் திரு ஜிகேமணியும் பிஜேபி சாா்பில் திரு

சட்டப்பேரவைகட்சித் தலைவர்கள் கூட்தத்தில் நிறைவேற்றப்பட்டதீர்மானத்தின்படி இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாகமாநிலஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நோய்த்தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதுதொடர்பாக இந்த குழு அவ்வப்போது கூடி விவாதிக்கும் என்றுஅந்தசெய்திக் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்திற்கானரெம்டெசிவர் ஒதுக்கீட்டினைஉயர்த்தியதற்காகமுதலமைச்சர் திரு

மத்திய அரசுக்குநன்றிதெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக தொழில்துறைஅமைச்சர் திரு பியூஷ் கோயலுக்குஅவர் கடிதம் எழுதியுள்ளார்

இதற்காகதமிழகஅரசின் சார்பில் நன்றிதெரிவித்துக் கொள்வதாகவும் திரு

ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார்

மக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சா் திரு

சுப்பிரமணியன் கூறியுள்ளாா்

கோவாக்சின் தடுப்புப் மருந்து புதியவகைஉருமாறியவைரஸ்களுக்கும் எதிராகதிறப்படசெயல்படுவதாக அதனைஉற்பத்திசெய்யும் பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாகமேற்கொள்ளப்பட்டஆய்வு முடிவுகளில் இது தெரியவந்துள்ளதாகஅந்தநிறுவனத்தின் இணைமேலாண்மை இயக்குநர் திருமதி சுசித்ராஎல்லாகூறியுள்ளார் இதற்கிடையேதமிழகத்திற்கானஒருலட்சத்திற்கானகோவாக்சின் தடுப்புப் மருந்துநேற்றுசென்னைவந்துசேர்ந்தது இந்ததடுப்பு மருந்துகள் இன்றுமுதல் மாவட்டங்களுக்குவினியோகிக்கப்படஉள்ளன

ராஜ்நாத் சிங் இன்றவெளியிடுகிறார் காணொலிகாட்சிவாயிலாகஅவா் இதனைவெளியிடுவதாகமத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பாதுகாப்பு ஆராய்ச்சிமேம்பாட்டுநிறுவனம் இந்தமருந்துதயாரித்துள்ளது

இதன் காரணமாகநீலகிரிமாவட்டத்திற்குட்பட்டஒருசிலபகுதிகளில் அடுத்த மூன்றுதினங்களுக்குகனமழைநீடிக்கவாய்ப்பு உள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தில்மாவட்டத்திற்குள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பயணிப்பதற்குஇ பதிவு இன்றுமுதல் செயல்பாட்டிற்குவந்துள்ளது சேலம் மாநகராட்சிபகுதிகளில் கட்டுப்படுத்தப்பட்டமண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுவரும் பணிகள் குறித்துஆணையா் திரு ரவிச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டாா் கள்ளக்குறிச்சியில் தேவையில்லாமல் வெளியில் சுற்றம் வாகனஒட்டிகளைகாவல்துறையின் எச்சரித்துதிருப்பிஅனுப்பிவைத்தனா்